நீட் நுழைவுத் தேர்வை ஒத்தி வைக்க கோரி மாணவர்கள் தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது

நாடாளுமன்றம் நாடாளுமன்றத்தின் மழைக் காலக் கூட்டத் தொடர் விரைவில் தொடங்க உள்ள நிலையில் கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக நாடாளுமன்ற வளாகத்திற்குள் பல்வேறு மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன

இந்நிலையில் நாடாளுமன்றத்தை விரைவில் கூட்டுவது குறித்து குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவை தலைவருமான திரு வெங்கையா நாயுடு மக்களவை தலைவர் திரு ஓம் பிர்லா ஆகியோர் ஆலோசனை நடத்தினர் இதைத் தொடர்ந்து இந்த வாரத்திற்குள் வளாகத்தில் மேற்கொள்ள வேண்டிய மாற்றங்களை செய்து முடிக்குமாறு மாநிலங்களவைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு உத்தரவிட்டுள்ளார்

தவிர அனைத்து உறுப்பினர்களுக்கும் மைக் வசதி அவையின் நடவடிக்கையை எளிதில் காண பெரிய அளவில் தொலைக்காட்சி திரைகள் ஆகிய வசதிகள் அமைக்கும் பணி இரவு பகலாக நடைபெற்று வருகிறது பிரதமர் மக்களவை தலைவர் எதிர்கட்சி தலைவர் மற்றும் பிற கட்சித் தலைவர்கள் அமைச்சர்கள் உள்ளிட்டோர் மாநிலங்களவையில் அமர்வார்கள் என்று கூறப்படுகிறது மேலும் ஒரு அவையை காலையிலும் மற்றொரு அவையை மாலையிலும் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன நீட் மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வை ஒத்தி வைக்க கோரி மாணவர்கள் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து விட்டது

பாதுகாப்பு வழிமுறைகளுடன் வாழ்க்கையை நடத்துவது அவசியம் என்றும் நீதிபதிகள் குறிப்பிட்டுள்ளனர் ஊரடங்கு புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் நாளை ஒரு நாள் மட்டும் முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ளது

மருந்துகடைகள் பால் பூத்துக்கள் எரிவாயு சிலிண்டர் விநியோகம் உள்ளிட்ட அத்தியாவசியப் சேவைகள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டுள்ளன பெட்ரோல் பங்குகள் உள்ளிட்ட அனைத்து கடைகளும் மூடப்பட்டிருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மாகே மற்றும் ஏனாம் பகுதிகளைச் பொறுத்தவரை அந்தந்த மண்டல நிர்வாகிகள் சூழ்நிலைக்கு ஏற்ப ஊரடங்கை செயல்படுத்திக் கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

இதுகுறித்து அவர் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் அரசுடன் அனைவரும் இணைந்து செயல்பட்டு கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த முன்வர வேண்டும் என தெரிவித்துள்ளார்

ஆகவே மக்கள் முக்கவசம் அணிந்து தனி மனித இடைவெளியை கடைபிடித்து பொறுப்புடன் நடந்துகொள்ள வேண்டும் எனவும் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஆலோசனை புதுச்சேரி சுற்றுலாத் துறை மற்றும் மீனவளத் துறை ஆகிய துறைகளில் நடைபெற உள்ள பணிகள் மற்றும் பட்ஜெட்டில் அறிவித்த திட்டங்களை செயல்படுத்துவது குறித்த ஆலோசனை கூட்டம் முதலமைச்சர் திரு நாராயணசாமி தலைமையில் சட்டப்பேரவை வளாகத்தில் இன்று நடைபெற்றது கூட்டத்தில் சுகாதாரத் துறை அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் தலைமைச் செயலர் திரு அஸ்வினிகுமார் சுற்றுலாத் துறை செயலர் திருமதி பூர்வாகர் மற்றும் துறைசார் செயலர்கள் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர்

காரைக்கால் மாகே மற்றும் ஏனாம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மண்டல நிர்வாக அலுவலகங்களில் பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது

மில்லை திறப்பது குறித்து ஆய்வு செய்ய வல்லுனர்கள் குழு ஒன்றை அனுப்ப வேண்டும் என்றும் மேலும் தேவையான நிதி உதவியை வழங்க வேண்டும் என்றும் அவர் தமது கடிதத்தில் கேட்டுக் கொண்டுள்ளார் இந்நிலையில் ஏஎப்டி மில் மூடப்பட்டதற்கு புதுச்சேரியில் உள்ள பல்வேறு சமூக அமைப்புகள் கண்டனம் தெரிவித்துள்ளன மக்கள் உரிமைக் கூட்டமைப்பு மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் திராவிடர் விடுதலைக் கழகம் மற்றும் தமிழர் களம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் கூட்டாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஏஎப்டி மில் சுதேசி மற்றும் பாரதி ஆகிய மில்களை புனரமைப்பதற்கு தேசிய ஜவுளி கழகத்திடம் இருந்து தேவையான நிதியைப் பெற புதுச்சேரி அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி உள்ளன